முழுஊரடங்கு இன்றுகாலைமுதல் கடைபிடிக்கப்பட்டுவருகிறது

இதுகுறித்துஅவர் விடுத்துள்ளட்விட்டர் செய்தியில் இதனால் இந்தியா இந்நோய்த் தொற்றுக்குஎதிரானபோராட்டத்தில் உறுதியானகட்டத்தைஎட்டியுள்ளதாககூறியுள்ளார் தடுப்பு மருந்தைஉருவாக்கும் முயற்சியில் கடந்தசிலமாதங்களாகமேற்கொள்ளப்பட்டபரிசோதனைகளில் நல்லவிளைவுகள் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்

மருந்தைமுதல்கட்டமாகபரிசோதித்தபோது எத்தகையபக்கவிளைவுகளும் தடுப்பு அதுஏற்படுத்தவில்லைஎன்றும் அவர் கூறினார்

அவர்களைவிரிவானசுகாதாரவசதிஉள்ளமருத்துவமனைகளில்தான் அனுமதிக்கவேண்டும் என்றும் அந்தவழிகாட்டுநெறிமுறைகளில் கூறப்பட்டுள்ளது

இந்தமையத்திற்குசெல்லும் வழியும் வெளியேறும் வழியும் தனித்தனியாகஅமைக்கவேண்டும் என்றும் நுழைவாயிலில் கட்டாயமாககைகழுவகிருமிநாசினிவைக்கப்படவேண்டும் என்றும் அந்தமையத்திற்குவரும் அனைவருக்கும் உடல் வெப்பநிலைபரிசோதனைசெய்யவேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது

பராமரிப்பு மையங்களில் தரைமற்றும் கதவுகளின் கைப்பிடிகள் மின்துக்கிகளின் பொத்தான்கள் நாற்காலிகள் மற்றும் கைகழுவும் இடங்கள் மற்றும் பொதுவாள இடங்கள் ஆகியவற்றைநாள்தோறும் இரண்டுமுறைகிருமிநாசினியைக் கொண்டுகத்தம் செய்யவேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது பதிவு செய்யப்பட்டமருத்துவர்கள் அவ்வப்போது இந்தமையத்திற்குவந்து கண்காணிக்கவேண்டும் என்றும் அந்தவழிகாட்டுநெறிமுறைகளில் கூறப்பட்டுள்ளது

அவசரமருத்துவதேவைகளுக்குமட்டும் தனியார் வாகனத்தைபயன்படுத்தஅனுமதிக்கப்படும் என்றும் வேறுஎந்தவாகனங்களுக்கும் இதைமீறி இயக்கப்படும் வாகனங்கள்மீதுவழக்குப் பதிவு செய்யப்பட்டு பறிமுதல் செய்யப்படும் என்றும் காவல்துறைஎச்சரித்துள்ளது

புதுதில்லியில் கருத்தரங்கு ஒன்றில் பேசியஅவர் நாட்டுமக்களின் தகவலைப் பாதுகாப்பதுஅரசின் தலையாயகடமைஎன்றும் இந்தியமென்பொருள் தயாரிப்பாளர்கள் புதியமென்பொருளைதயாரிப்பதற்கு இது மாபெரும் வாய்ப்பாகும் என்றும் கூறியுள்ளார் சுதந்திரப் போராட்டவீரர் மங்கள்பாண்டேபிறந்ததினத்தைமுன்னிட்டுமத்தியஉள்துறைஅமைச்சர் திரு அமித் ஷா மத்தியதகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறைஅமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் ஆகியோர் அவருக்கு புகழாரம் சூட்டியுள்ளனர்

அமித் ஷா புகழாரம் சூட்டியுள்ளார் கதந்திரப் போராட்டத்தில் மங்கள் பாண்டேமாபெரும் பங்காற்றியதாகதிரு பிரகாஷ் ஜவ்டேகர் தமதுட்விட்டர் பதிவில் தெரிவித்துள்ளார்

பணப்பரிவர்த்தனைகள் தொடர்பாககூடுதல் விவரங்களைதெரிவிக்க இந்தப் புதியபடிவம் பயன்படும் என்றுமத்தியநேரடிவரிகள் வாரியம் தெரிவித்துள்ளது